பொதுமக்கள் தூய்மையான கற்றுப் புறத்தை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

நிதியை சர்க்கரை துறைக்கு வழங்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

அனுமதி அளித்துள்ளது

முன்பு இன்று ஆஜரானார் இனி விரிவான செய்திகள் பொதுமக்கள் கற்றுப் புறத்தை தூய்மையாக வைக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் உலகச் கற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத் துறையில் அரசு முன்னேறி வருவதாகக் கூறினார் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஐநா உறுப்பு நாடுகளில் இருந்தும் கற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் ஆர்வலர்கள் தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்றனர் பிளாஸ்டிக்கினால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதைத் தடுப்போம் என்பது இவ்வாண்டின் சுற்றுச்சூழல் தின கருப்பொருளாகும் கட்டுமான துறையில் ஊழல் மற்றும் இடைத் தரகர்களின் ஆதிக்கம் ஆகியவற்றை ஒழிப்பதற்கு தேவையாள நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதூக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் வீடுகள் பெற்ற பயனாளிகளிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாடினார்

வேலூரில் தமிழில் வணக்கம் தெரிவித்து பயனாளிகளிடம் காணொலி காட்சி மூலம் உரையாடிய பிரதமர் திரு மோடி வீடுகளில் கழிப்பிட வசதி குடிநீர்வசதி போன்றவை செய்யப்பட்டுள்ளதா என்றும் வீட்டுக்காக வஞ்சம் கொடுத்தீர்களா என்றும் கேட்டறிந்தார்

பொதுமக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த இந்த மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் உதவும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நவீள தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் ஆளுநர் மாளிகைகள் முன்னோடிய திகழ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கற்றுச் சூழல் தினமான இன்று கற்றுச் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் உலக அளவில் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இன்றைய இறுதி நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோரும் உரையாற்றினர் பல்கலைக்கழகங்களின் கல்வித் தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் குடியரகத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் இந்திய பல்கலைக்கழகங்களை உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மாநிலங்களுக்கு இடையே ஒற்றுமையயும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க ஆளுநர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துவதில் மத்திய அரசு முனைப்போடு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஆளுநர்கள் பொது வாழ்வில் தாங்கள் பெற்றுள்ள அனுபவத்தின் அடிப்படையில் அரசுத் துறைகளோடும் அமைப்புகளோடும் இணைந்து அவற்றை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் மத்திய அரசின் கடவுதவி திட்டத்தால் பயன்பெற்ற இளம் தொழில் முனைவோருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது செயலி வாயிலாக நாளை கலந்துரையாடுகிறார் இத்தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் புதிதாக தொழில் தொடங்கியுள்ள இளைஞர்களின் அனுபவங்களை நேரடியாக கேட்பதற்கு இது சிறந்த வாய்ப்பு என்று கூறியுள்ளார் நாட்டின் முன்னணி அறிவுசார் விவாத மையங்களில் இருந்தும் இளைஞர்கள் இந்த உரையாடலில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நரேந்திரமோடி செயலி மற்றும் தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சி வாயிலாக மக்கள் இந்த உரையாடலில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் பாகிஸ்தானின் எத்தகைய அத்தமீறல்களையும் முறியடித்து எல்லையை இந்திய ராணுவம் பாதுஙக்கும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நான்காண்டுகால சாதனைகள் குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரம்ஜானை முன்னிட்டு எல்லையில் அமல்படுத்தப்பட்டுள்ள போர் நிறுத்தத்தை இந்தியா தொடர்ந்து கடை பிடிக்கும் என்றார் எனினும் பாகிஸ்தானின் அத்தமீறல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்கும் வரை அந்நாட்டுடன் பேச்சு வார்த்தை மேற்கொள்ள முடியாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ரஃபேல் விமானங்கள் வாங்கியதில் எந்தவித ஊழலும் நடைபெறவில்லை என்று தெரிவித்த அமைச்சர் நாட்டின் பணம் ஒரு பைசா கூட ஊழல் செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார் தமிழக அரசு மக்காத பிளாஸ்டிக் பொருட்களை தடைசெய்ய முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் கற்றக்குழலுக்கு மாக ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தியை வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து தடை செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பால் தயிர் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றம் மருத்துவ பொருட்களுக்கான உரைகள் போன்றவற்றிற்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உரிய காலத்தில் விவசாயிகளுக்கு நிலுவைத்தொகை வழங்கும் வகையில் இந்தத் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அளமச்சரவை ஒப்புதடுள்ளதாகவும் அமைச்சரவை ஒப்புதலுக்காக இந்த வரைவு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அரசு பணிகளில் எஸ் சி எஸ் டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது சுட்டம் மற்றும் விதிகளின் அடிப்படையில் இந்த நடைமுறையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் எள நீதிதிமன்றம் தெரிவித்துள்ளது ஏர்செல் மேக்சிஸ் பண முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை முன்பு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் இன்று ஆஜராகி விளக்கம் அளித்தார் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறையின் தலைமையகத்தில் அவர் ஆஜரானார் இந்த வழக்கில் திரு சிதம்பரம் தரப்பு வாக்குமூலத்தை அமலாக்கத்துறை பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த வழக்கில் திரு சிதம்பரத்தின் மகள் திரு கார்த்தி சிதம்பரத்தை அமலாக்கத்துறை விசாரித்துள்ளது

உலக கற்றுச் சூழல் தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் முதல் முறையாக சுற்றுச் சூழலுக்கு உகந்த விரைவில் மக்கக்கூடிய சானட்டிரி நாப்கின்களை மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அளமக்சர் திரு அனந்த்குமார் இன்று அறிமுகப்படுத்தினார்

மின்துறையை தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு மறுசீரமைத்துள்ளதாக அத்துறையின் அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு பதவியேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் மின்துறை அமைச்சகத்தின் சாதனைகள் குறித்து திரு ஆர் கே சிங் விளக்கினார் அனைத்து கிராமப் புறங்களுக்கும் மின்சார வசதி செய்து தருவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார்

கடந்த நான்காண்டுகளில் ஒரே மின்சார இணைப்பு வசதியின்கீழ் நாடு முழுவதும் மின்சார கட்டமைப்பு வசதிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் வெளிநாடுகளுக்கு மின்சாரத்தை ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு இத்துறை முன்னேறி உள்ளதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்புப் படையை சேர்ந்த ஜாக்குவார் விமானம் ஒன்று குஜராத்தில் இன்று விபத்திற்குள்ளானது ஜாம்நகர் பயிற்சி மையத்தில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே இந்த விபத்து ஏற்பட்டது இதில் விமானத்தை ஒட்டிச் சென்ற வீரர் உயிரிழந்தார் இந்த விபத்து தொடர்பாக பாதுகாப்புத்துறை விசாரணை நடத்தி வருகிறது

இந்த நேர்காணலில் பங்கேற்ற திரு நக்வி இத்தகவலை தெரிவித்தார் இன்றைய நிகழ்ச்சியில் சிறுபான்மையினரின் மேம்பாடு என்ற தலைட்பின்கீழ் திரு நக்வி வழங்கிய முழுநேர்காணல் ஒலிபரப்பப்படுகிறது மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு சசிதரூர் தனது மனைவி குனந்தா புஷ்கர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் வரும் ஜூலை ஏழாம் தேதி தில்லி பெருநகர நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது

இதை விசாரித்த தில்லி பெருநகர நீதிமன்ற நீதிபதி சசிதரூர் மீதான குற்றச்சாட்டிற்கு முகாந்திரம் உள்ளதாக கூறி அவரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டார் விளையாட்டு செய்தி பிரெஞ்ச் ஒப்பள் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இன்று இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா பிரான்சின் எட்வர்டு ரோஜர் இணை குரோஷியாவின் அலெக்சாண்டர் ஆஸ்திரியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை எதிர் கொள்கிறது